ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது

கலைஞரின் மறைவையொட்டி இன்று அரசு விடுமுறை அறிவித்துள்ள தமிழக அரசு ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட தலைவர்கள் பலர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று சென்னை வருகின்றனர்

தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் காலை எட்டரை மணிக்கு வழங்குகிறது கலைஞரின் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் நேற்று காலமான திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் சென்னை ஒமந்துரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி அரங்கில் தற்போது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சிஐடி காலனியில் உள்ள கருணாநிதியின் இல்லத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு ராணுவ வீரர்கள் தேசியக் கொடி போர்த்தி மரியாதை செலுத்தினர் அங்கு குவிந்துள்ள ஏராளமானோர் மறைந்த தலைவருக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றன் முன்னதாக காவேரி மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வழிநெடுகிலும் தொண்டர்கள் கண்ணீர் மல்க கருணாநிதியின் உடல் சென்ற வாகனத்துடன் பின்தொடர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதியின் உறவினர்கள் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர் அதன்பின்னர் அவரது உடல் சிறடி காலனியில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கும் பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் நேரில் அஞ்சலி செலுத்தினார்

இந்த செய்தியை அறிந்தவுடன் மருத்துவமனயில் குழுமியிருந்த ஏராளமான தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்லி முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் க்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவ் கேரள முன்னாள் முதலமைச்சா் திரு உம்மன்சான்டி உட்பட பல்வேறு தலைவர்களும் இன்று சென்னை வரவுள்ளனா் கலைஞரின் இறுதிச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக மாநிலம் முழுவதிலுமிருந்தும் திமுக தொண்டர்கள் சென்னையில் குவிந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அவர் நிறைவேற்றிய எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தன குடிசை மாற்று வாரியம் மகளிர் நலத் திட்டங்கள் மகளிருக்கு சொத்தரிமை கை ரிக்ஷா வை தடை செய்தது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுத் திட்டம் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் சமத்துவபுரம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அவரது சாதனைகளின் மணிமகுடங்களாகும் மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த திரு கருணாநிதி சுதந்திரத் தினத்தன்று முதலமைச்சள்களே கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் எழுத்தாளர் வசன கர்த்தா பத்திரிகை ஆசிரியர் கதாசிரியர் என பன்முகத் திறமை கொண்ட கருணாநிதியின் மொழி ஆளுமையை ரசிக்காதவர்களே இல்லை எனலாம்

தோல்வியைக் கண்டு துவழாத அவர் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதில் வல்லவராக திகழ்ந்தார்

பராசக்தி திரைப்பட வசனங்கள் இன்றைய இளைய தலைமுறையினரையும் ஈர்க்கும் வகையில் இருந்து வருகிறது

ஒய்வறியா சூரியனான கருணாநிதியின் மறைவு அக்கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேரிழப்பாகும் அவர் மறைந்தாலும் அவரது படைப்புகள் மனதை விட்டு என்றும் நீங்காவண்ணம் அனைவரது மனதிலும் இடம் பெற்றுள்ளன

மாநில அரசின் சார்பில் ஏழு நாள் துக்கம் அனுசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தேசியகொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் அரசு சார்ந்த விழாக்கள் ரத்து செய்யப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரசு மரியாதையுடன் நல்வடக்கம் செய்யவும் தேசியக் கொடி போர்த்தி ரானுவ மரியாதையுடன் குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் சா்பில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கா்நாடக உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் துக்கம் அறிவித்துள்ளன இதற்கிடையே மெரினா கடற்கரையில் கலைஞரை நல்லடக்கம் செய்வதற்கு சட்டச் சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் காமராஜ் நினைவகம் அருகே அன்னாரை நல்வடக்கம் செய்வதற்கு ஏதுவாக இரண்டு ஏக்கர் அரசு நிலத்தை ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது இதனை எதிர்த்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று இரவு மனு தாக்கல் செய்யப்பட்டது

இந்நிலையில் கலைஞரை நல்லடக்கம் செய்வதற்கு மெினா கடற்கரையில் தமிழக அரசு இடம் ஒதுக்க வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்ஷாந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இக்கோிக்கையை வலியுறுத்தி திமுக வின் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கருணாநிதியின் மறைவு அறிந்து வேதனையடைந்ததாக கூறியுள்ளார்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கலைஞர் தன்னிகரற்ற அரசியல் தலைவர் என்றும் அவரது மறைவு பேரிழப்பாகும் என்றும் கூறியுள்ளார் கலைஞரின் மறைவு தமிழகத்துக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பேரிழப்பாகும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவா் திரு திருநாவுக்கரசா் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுற்செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவா் திரு தொல் திருமாவளவன் திராவிடா் கழகத் தலைவர் திரு கி வீரமணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் அமைப்புகளின் நிர்வாகிகளும் தொழிற்சங்களின் நிர்வாகிகளும் கலைஞரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் கலைஞரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்